முதலமைச்சர் திரு எடப்பாடி

புவியரசன் கேட்டுக்கொண்டுள்ளார்

எடப்பாடி

மருத்துவமனைகளில் இருக்கைகள் நோயாளிகள் காத்திருப்பு அறை கழிவறை ஆகியவற்றை கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி சுத்தம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் சண்முகம் இதனிடையே சென்னை தலைமை செயலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில தலைமை செயலாளர் திரு சண்முகம் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சுகாதார கட்டமைப்பு கூடுதல் களப்பணியாளர்கள் நியமனம் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது

இதனிடையே விமான பயணிகள் கையுறை மற்றும் முக கவசங்களை கட்டாயமாக அணிய வேண்டும் என்றும் ஆரோக்கிய சேது செயலியை தங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்துகொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நோய்த்தொற்று அறிகுறிகள் இல்லாதவர்கள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் அனைத்து விமான நிலையங்களிலும் பயணிகளுக்கு கட்டாயமாக நோய்த்தொற்று பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இப்பயணிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஆட்சித்தலைவர் திரு

வீரமணி தெரிவித்துள்ளார்

தண்ணீர் பஞ்சத்தை சமாளிக்க மேட்டூர் குடிநீர் திட்டத்தை மாவட்டம் முழுவதும் விரிவுபடுத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார்

கடம்பூர் ராஜீ திரைப்பட துறைக்கு தேவையான உதவிகள் வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்வார் என மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

துாத்துகுடி மாவட்டம் கோவில்பட்டியில் பொதுமக்களுக்கு நிவாரணஉதவிகளை அவர் இன்று வழங்கினார் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு தளர்வுகளை பிறப்பித்திருப்பதாகவும் பொதுமக்கள் அரசின் உத்தரவுகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்

புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கேமரா பொருத்தப்பட்ட ஆளில்லா சிறுவிமானம் மூலம் குடிமராமத்து பணிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக சிறப்பு துார்வாரும் பணி குடிமராமத்து பணிகளுக்கான மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் செல்வி

ரமலான் ஈகைத்திருநாளாம் ரமலான் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி

கோவிட் தொற்று பாதிப்பினால் இந்தாண்டு இஸ்லாமியர்கள் தத்தம் இல்லங்களிலேயே தொழுகை மேற்கொண்டு புத்தாடை அணிந்து ரமலான் பண்டிகையை அமைதியாக கொண்டாடி வருகின்றனர்

இதுகுறித்து திருச்சியை சேர்ந்த ஹார்மோன் சிறப்பு நிபுணர் டாக்டர் சக்திவேல் சிவசுப்ரமணியன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

புவியரசன் தெரிவித்துள்ளார்